அதற்கானசரக்குரயில்களைஒதுக்கீடுசெய்துதருமாறுமத்தியஅமைச்சர் திருபியூஷ் கோயலிடம் மாநிலமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிநேரில் வலியுறுத்தியுள்ளார்

இலக்குநிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகமாநிலஅமைச்சர் திருசெல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

நடைபெற்றது தமிழகத்தில் இரண்டுநாட்களுக்குமழைநீடிக்கும் என்றும்

என்றும் சென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் அனல் மின் உற்பத்திக்குகூடுதல் நிலக்கரியைவழங்குமாறுமத்தியரயில்வேமற்றும் நிலக்கரித்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயலைமாநிலமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணி இன்றுநேரில் சந்தித்துவலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கடந்தவாரம் ஒடிஸாவில் பெய்தகனமழைகாரணமாகநிலக்கரியைஎடுத்துவருவதில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தமிழகத்திற்குதேவையானநிலக்கரியைதரமத்தியஅமைச்சர் திருபியூஷ் கோயல் உறுதிஅளித்துள்ளதாகவும் தெரிவித்தார்

கூடுதலானநிலக்கரியைகொண்டுவருவதற்கானசரக்குரயில்களையும் ஒதுக்கீடுசெய்துதருமாறுமத்தியஅமைச்சரிடம் தாம் கோரியுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் மத்தியமின் தொகுப்பில் இருந்துதமிழகத்திற்கானமின்சாரஒதுக்கீட்டைஉடனடியாகவிடுவிக்குமாறும் தாம் கோரிக்கைவிடுத்ததாகஅவர் தெரிவித்தார் போதியமின்சாரம் கிடைப்பதற்கானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் எந்தசூழ்நிலையிலும் மின்வெட்டுஎன்றபேச்சுக்கே இடமில்லைஎன்றும் அமைச்சர் கூறினார்

தமிழகத்தில் இந்தஆண்டுவிவசாயிகளுக்குஎட்டாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்குநிர்ணயிக்கப்பட்டு இருப்பதாககூட்டுறவுத்துறைஅமைச்சா் திருசெல்லூா் ராஜு தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடிகூட்டுறவு அங்காடிபணிகளை இன்றுஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலம் முழுவதும் விவசாயிகளுக்குத் தேவையான உரங்களும் விதைகளும் கையிருப்பில் உள்ளதாகக் குறிப்பிட்டார்

திமுகதமிழகமக்களைதிசைத்திருப்பும் நோக்கத்துடன் இன்றுபோராட்டம் நடத்தியதாகதிருசெல்லூர் ராஜு தெரிவித்தார் சென்னைஅண்ணாபல்கலைக்கழகவிடைத்தாள் மறு மதிப்பீட்டுமுறைகேடுதொடர்பானவிசாரணைதீவிரமாகநடைபெற்றுவருவதாகமாநிலஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒரேவிதமானதேர்வு நடத்துவதுபற்றிபரிசீலிக்கப்பட்டுவருவதாகத் தெரிவித்தார்

அரசுகலைஅறிவியல் கல்லூரிகளாகதரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

கன்னியாகுமரிமாவட்டம் குலசேகரம்புதூரில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர்

தமிழகத்தில் உள்ளாட்சிஅமைப்புகளுக்குதேர்தல் நடத்தப்படவேண்டும் என்றநிலைப்பாட்டில் மாநிலஅரசுஉறுதியுடன் இருப்பதாகசெய்திவிளம்பரத்துறைஅமைச்சர் திருகடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

அமைப்புகளுக்குதேர்தல் நடத்தப்பட்டுள்ளதாககூறினார் குடிநீர் நிறைவேற்றிவருவதாகஅமைச்சர் தெரிவித்தார்

அஇஅதிமுகஅரசின் செயல்பாடுகளுக்குஎதிா்ப்பு தெரிவித்துதிமுகசாா்பில் இன்றுமாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகொண்டுபேசியஅக்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழகத்தில் அஇஅதிமுகஅமைச்சர்கள் அதிகஅளவில் ஊழலில் ஈடுபட்டிருப்பதாகதெரிவித்தார்

தமிழகத்தில் மதிப்புக் கூட்டுவரியைகுறைத்தால் மட்டுமேபெட்ரோல் டீசல் விலைகுறையும் என்றுபிஜேபிமாநிலத் தலைவர் திருமதிதமிழிசைசௌந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிவரம்புக்குள் கொண்டுவருவதற்குஅனைத்தமாநிலங்களும் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமேஅதுசாத்தியம் என்றார் தமிழகத்திற்குதேவையானநிலக்கிரியைமத்தியஅரசுஉடனடியாகவழங்கும் என்றும் திருமதிதமிழிசைசௌந்தரராஜன் தெரிவித்தார் திருப்புர் மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் விளைபொருட்களுக்குஈ நாம் மின்னுசந்தைதிட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இராமநாதபுரம் கள விளம்பரத்துறைஉதவிஅலுவலர் திருஜெய்கணேஷன் காமராஜர் கல்லூரி முதல்வர் திருநாகராஜன் உள்ளிட்டோரும் தூய்மை இந்தியாவிழிப்புணர்வு இயக்கத்தில் பங்கேற்றனர் தமிழகத்தில் அடுத்த இரண்டுநாட்களுக்குமழைநீடிக்கும் என்றுசென்னைவானிலைஆய்வு மைய இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சீனஒபன் பிவிசிந்துகாலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்

ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஅட்ரி சுமீத் ரெட்டி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரனவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணையும் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியது உலக ஜூனியர் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் சஐன் பன்வால் இறுதிசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்